நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் சிந்தனைகள் மற்றும் லட்சியங்கள் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு தொடர்ந்து வலுவளித்து வருவதாகவும் நாட்டிற்கான டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்ற தாங்கள் உறுதி பூண்டுள்ளதாகவும் ட்விட்டரில் பிரதமர் கூறியுள்ளார்

ஆயுஷ் மருந்துகளின் வர்த்தக நிலவரங்கள் குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியுஷ் கோயல் ஆயுஷ் துறை அமைச்சர் திருபூரீபத் நாயக் ஆகியோர் அண்மையில் கூட்டாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது இணையவழியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆயுஷ் மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் ஆயுஷ் மருந்துகளை சர்வதேச தரத்துடன் தயாரித்தல் மற்றும் ஆயுஷ் மருந்துகளின் விலை நிர்ணயத்தை போட்டித் திறன் மிக்கதாக மாற்றுவதிலும் ஒருங்கிணைந்து செயல்பட இரு அமைச்சகங்களும் முடிவு செய்துள்ளன

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் சேதங்களை ஆய்வு செய்யும் மத்திய குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப நிவாரண உதவிகளை மத்திய அரசு முடிவு செய்யும் என்றும் கூறினார் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மட்டும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாகூரில் மக்களவை உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் நினைவு வளைவையும் இன்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி திறந்து வைத்து அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏனாம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அதிகம் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் அவர் சென்று அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

நாராயணசாமி தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளார் புயல் மழை காலங்களில் பொது மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு மின் துறை ஊழியர்கள் போராட்டங்களை கைவிட்டு தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மின் துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

அன்பழகன் திரு வெங்கடேசன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் தத்தம் தொகுதி மக்களுடன் இணைந்து மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர்

நாராயணசாமி சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி தொடர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக செயலருமான திரு அன்பழகன் கோரியுள்ளார் நிவாரணம் வழங்குவதற்கான நிதியை செலவிடப்படாத பட்ஜெட் ஒதுக்கீட்டில் இருந்து பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார்

விவசாயிகளின் பாரத் பந்த் போராட்டத்திற்கு அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளின் புதுச்சேரி பிரிவுகளும் ஆதரவு அறிவித்துள்ளன

இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக் கூடும் என்றும் இதர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது